மக்களவையின் அலுவல்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் விதத்தில் திறம்பட்ட முறையில் நடத்தப்படும் என புதிய சபாநாயகர் திரு ஓம் பிர்லா கூறி உள்ளார் மக்களின் எண்ணங்களை நிறைவேற்ற மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரியில் சுமார் நாலாயிரம் பேர் பங்கேற்ற பெருந்திரள் யோகா பயிற்சியுடன் சர்வதேச யோகா தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது

ஜாதி மத இன வேறுபாடுகள் வயது வித்தியாசங்கள் பொருளாதார ஏற்றத் தாழ்வுகள் மற்றும் பூகோள எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது யோகா என்றும் யோக கலையை மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வுடன் வாழ்க்கை முழுவதும் பயிலுதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் யோகா பற்றிய ஆராய்ச்சிகளை தீவிரமாக்க வேண்டியதன் அவசியத்தையம் பிரதமர் வலியுறுத்தினார் ஆயுஷ் துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஸ்ரீ பத் நாயக் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் யோவின் நன்மைகளை பரப்ப அரசு உறுதிப்பூண்டுள்ளதாக கூறினார் யோகாவை இன்னும் அதிகமாக மக்களிடம் எடுத்துச் செல்ல மேலும் பல யோகா பயிற்றுனர்கள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் யோகா பயிற்றுனர்கள் மற்றும் பயிற்சி பள்ளிகளுக்கு அங்கீகாரம் அளிக்க ஆயுஷ் அமைச்சகம் தனி வாரியம் ஒன்றை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஜார்கண்ட் மாநில ஆளுநர் திருமதி திரௌபதி முர்மு உட்பட பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர்

யோகா டெல்லி தலைநகர் புதுடெல்லியில் இன்று பல இடங்களில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது குடியரசு தலைவர் மாளிகையில் நடைபெற்ற யோகா தின விழாவில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டார் டெல்லி செங்கோட்டையில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற யோகா தின விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு பங்கேற்றார் டெல்லி ராஜ்பத்தில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சகர்கள் திரு ராஜ்நாத் சிங்

புதுடெல்லியில் உள்ள வெளிநாடு வாழ் இந்தியர் மையத்தில் நடைபெற்ற யோகா தின விழாவில் ராஜீயத் துறை அதிகாரிகளுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் ஐநா ஐநா பொதுப் பேரவையில் இன்று நடைபெற்ற சர்வதேச யோகா தினக் கொண்டாட்டங்களில் ஐநா அதிகாரிகளும் ஐநா அமைப்பிற்கான இந்தியாவின் தூதர் திரு சையத் அக்பருதீன் உட்பட பல்வேறு நாடுகளின் தூதர்களும் கலந்து கொண்டனர் பருவநிலை மாற்றம் பற்றிய செயல்பாடுகளுக்கான யோகா எனும் மையக் கருத்து அடிப்படையில் நடைபெற்ற இவ்விழா பிரதமர் திரு நரேந்திரமோடியின் யோகாதின வீடியோ செய்தியுடன் தொடங்கியது நடப்பு நூற்றாண்டில் யோகா உலகையே ஒருங்கிணைத்து இருப்பதாக திரு நரேந்திரமோடி இந்த செய்தியில் கூறினார் சீனா நேபாள் இலங்கை உள்ளிட்ட வெளி நாடுகளிலும் அந்தந்த நாடுகளுக்கான இந்திய தூதர்கள் உட்பட பலரின் பங்கேற்புடன் சர்வதேச யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஓம் பிர்லா மக்களவையில் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் விதத்தில் அலுவல்கள் திறம்பட்ட முறையில் நடத்தப்படும் என சபாநாயகர் திரு ஓம் பிர்லா கூறி உள்ளார் புதிய சபாநாயகர் என்ற முறையில் இன்று புதுடெல்லியில் முதல் முறையாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதர நாடுகளில் பின்பற்றப்படும் சிறந்த நாடாளுமன்ற நடைமுறைகளை இந்தியாவில் பின்பற்ற வேண்டும் என்றும் நாடாளுமன்ற குழுக்களில் அர்த்தமுள்ள விவாதங்கள் இடம் பெற்றால்தான் நாடாளுமன்ற அலுவல்கள் செழிப்பாகும் என்றும் நாடாளுமன்றத்திற்கு கூறினார்

வெங்கையநாயுடு நாடாளுமன்றத்தின் நடப்புக் கூட்டத் தொடரில் உறுப்பினர்கள் புதிய புத்துணர்ச்சியுடன் புதிய தொடக்கம் ஒன்றை உருவாக்க வேண்டுமென மாநிலங்களைவைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு கூறி உள்ளார் இன்று பூஜ்யநேரத்தின் போது அவையில் பேசிய அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்றும் இதர சட்டமியற்றும் அமைப்புகளுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்றும் கூறினார் இம்முறை மக்கள் தங்களின் பிரதிநிதிகள் மீது மிகுந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருப்பதால் விதத்தில் நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான தருணம் இது என்றும் அவர் குறிப்பிட்டார் தனிநபர் மசோதா நாடாளுமன்றத்தில் அலுவல்கள் தடை படுத்தப் படுவதால் செயல்திறன் குறைவதை தடுக்க திறம்பட்ட நடைமுறை ஒன்றை உருவாக்க வேண்டுமென கடந்த ஆண்டு மாநிலங்களவையில் அகாலி தள் உறுப்பினர் திரு நரேஷ் குஜரால் கொண்டு வந்த தனிநபர் மசோதா இன்று அவையில் குரல் ஓட்டு மூலம் நிராகரிக்கப்பட்டது இது அனைத்து அரசியல் கட்சிகளுடன் விவாதிக்கப்பட வேண்டிய பிரச்சனை என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ்கோயல் இந்த மசோதா மீதான விவாதங்களுக்கு பதில் அளிக்கையில் கூறினார் நிர்மலா மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றுவதில் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மத்திய அரசுடன் ஒத்துழைக்க வேண்டுமென மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று புதுடெல்லியில் மாநில நிதியமைச்சர்களுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்திய அவர் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படாவிட்டால் எந்த இலக்கையும் எட்டமுடியாது என்றார் மத்திய அரசின் நிதி ஆதாரங்களில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது மாநில அரசுகளுக்கான பங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் கூறினார்

முத்தலாக் முத்தலாக் விவாகரத்து முறையை தடை செய்யும் வகையிலான முஸ்லீம் பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் மசோதாவை தாக்கல் செய்தார் இம்மசோதா அரசியல் சாசனத்திற்கும் சிவில் மற்றும் கிரிமினல் சட்டங்களுக்கும் முரணானது என்று முன்னதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கூறியதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது முற்றிலும் அவை விதிகளுக்கு உட்பட்டே மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்படுவதாகவும் முத்தலாக் விவாகரத்து அதிகரித்து விட்டதால் முஸ்லிம் பெண்களுக்கு நீதி வழங்க இம்மசோதா அவசியம் என்றும் அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறினார் வன வளர்ப்பு வன வளர்ப்பு பணிகளில் மூங்கில் மற்றும் மருத்துவ தாவரங்களின் வளர்ப்பையும் சேர்த்துக் கொள்வது பற்றி பரிசீலிக்குமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் அனைத்து மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதி உள்ளது

தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் மற்றும் இதர அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர் ஜிப்மர் புதுச்சேரி பல்கலைக்கழகம் உட்பட வேறுபல இடங்களிலும் இதேபோல யோகா செயல்விளக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மத்திய ஒலிபரப்புத் துறையின் கீழ் செயல்படும் புதுச்சேரி மக்கள் தொடர்புக் கள அலுவலகம் மற்றும் பிரம்மகுமாரிகள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பிலும் சிறப்பு யோகா பயிற்சி நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பிளாஸ்டிக் தடை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஆகஸ்ட் ஒன்று முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்படும் என மாநில அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தைப் போல புதுவையிலும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிப்பது குறித்து பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுடன் கூட்டம் ஒன்றை தாம் நடத்தியதாகவும் தற்போதுள்ள கையிருப்பை இவர்கள் காலி செய்ய ஏதுவாகவே ஜுலை ஒன்றாம் தேதிக்கு பதிலாக ஆகஸ்ட் ஒன்று முதல் பிளாஸ்டிக் தடை கொண்டு வரப்படுவதாகவும் கூறினார்

புதுவை விருது புதுவை அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சுற்றுச்சூழல் விருது ஒன்றை நிறுவி உள்ளது

சுவாமிநாதன் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வீட்டுவசதி திட்டம் போன்ற திட்டங்களை புதுவை அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என மாநில பிஜேபி தலைவர் திரு சுவாமிநாதன் கோரி உள்ளார் இத்திட்டங்களை அமல்படுத்தினால் பாரதீய ஜனதாவிற்கு தேர்தல் ஆதாயம் கிடைத்துவிடும் என்பதே புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசின் தயக்கத்திற்கு காரணம் என்று அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார்

மக்களவையின் அலுவல்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் விதத்தில் திறம்பட்ட முறையில் நடத்தப்படும் என புதிய சபாநாயகர் திரு ஓம் பிர்லா கூறி உள்ளார் மக்களின் எண்ணங்களை நிறைவேற்ற மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரியில் சுமார் நாலாயிரம் பேர் பங்கேற்ற பெருந்திரள் யோகா பயிற்சியுடன் சர்வதேச யோகா தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது